இந்த மாநிலங்களில் வாக்குப்பதிவு நேற்று மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்தது இந்த தேர்தல்கள் பொதுவாக அமைதியாகவே நடைபெற்றதாக புதுதில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய துணை தேர்தல் ஆணையாளர் திரு கதிக் ஜெயின் தெரிவித்தார்

ஜம்மு காஷ்மீரில் ஐந்தாம் கட்ட பஞ்சாயத்து தேர்தல்கள் இன்று நடைபெறுகின்றன

நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலாளர் திரு தர்கா சங்கர் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் இதில் குஜராத் மாநிலம் முன்னிலை வகிப்பதாக நேற்று புதுதில்லியில் அவர் தெரிவித்தார் குஜராத்திற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரம் மத்தியபிரதேசும் ஆகியவை அதிக எண்ணிக்கையில் இத்திட்டத்தை பயன்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார்

ஹிமாச்சலப்பிரதேசம் மண்டியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவசரகால நடவடிக்கை அமைப்பினை தொடங்கிவைத்தார் இதனை அடுத்து நாட்டில் இத்தகைய அமைப்பை பெறும் முதவாவது மாநிலமாக ஹிமாச்சலப்பிரதேசும் உருவெடுத்துள்ளது

ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் காலக்கெடு திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜவுளித்துறையினரை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று இந்திய ஜவுளித்தொழில் இணையத்தின் மாநாட்டில் அவர் உரையாற்றினார் கூடுதலான முதலீடுகள் மற்றும் செலவின கட்டுப்பாடு ஆகியவற்றின் மூவம் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறைகளின் பங்களிப்பை அதிகரிக்கலாம் என்று அமைச்சர் கூறினார் இந்தய ஜவுளித்தொழில் துறையினர் தங்கள் அனுகுமுறையை நவீனமயமாக்கி அண்டை நாடுகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு ஆந்திரபிரதேசம் மாநிலங்களில் புயல் பாதித்த பகுதிகளில் உள்ள வரிசெலுத்துவோர் அக்டோபர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி விற்பனை வரிக்கணக்குகளை தூக்கல் செய்வதற்கான தேதியை மத்திய அரசு தள்ளிவைத்துள்ளது புதுதில்லியில் நேற்று வெளியான மத்திய நிதியமைச்சக அறிக்கை இதைத் தெரிவிக்கிறது

அதேபோல ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் வர்த்தகம் புரிவோர் கெப்டம்பர் அக்டோபர் மாத வரிக் கணக்குகளை நாளை வரை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புயல் பாதித்த பகுதிகளில் ஒரு வட்சம் கான்கீரிட் வீடுகளை மாநில அரசு அமைத்து தரும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உறுதியளித்துள்ளார் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் நேற்று புயல் பாதித்த கிராமங்களில் அவர் ஆய்வு செய்தார் பின்னர் நேற்று மாலை திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜா புயலால் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார் புயலால் விழுந்துவிட்ட தென்னை மா மற்றும் முந்திரி மரங்களுக்கு மாற்றாக புதிய கன்றுகளை நட்டு வளர்க்க அரசு உதவி அளிக்கும் என்று அவர் உறுதியளித்தார் புலனாய்வு அமைப்புகளின் தலைவர்கள் தேசிய மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த இரண்டு நாள் மாநாட்டை நடத்துகிறது இந்த மாநாட்டில் புலனாய்வு தொடர்புடைய சட்ட அம்சங்கள் நடைமுறைகள் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் புது யுகத்தின் குற்றங்கள் சார்ந்த காவல்துறை புலனாய்வாளர்களின் திறன்மேம்பாடு என்பது இந்த மாநாட்டின் முக்கிய கருத்தாக உள்ளது மாநில குற்றப்பிரிவு தலைவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்புப்பணி படைகள் உள்ளிட்ட மாநில காவல்துறையின் புலனாய்வு அமைப்புகளின் தலைவர்கள் மத்திய அமைப்புகளான சீபிஐ என்ஐஏ அமவாக்க இயக்ககம் ஆகியவற்றின் அதிகாரிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர்

நியாயமான நிலைத்த மேம்பாட்டிற்காக கருத்து ஒருமைப்பாட்டை உருவாக்குதல் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டின் முதலாவது அமர்வாள மக்களை முன்னிலைப்படுத்துதல் என்ற அமர்வில் தொடக்க உரையை பிரதமர் ஆற்றவுள்ளார் என்று வெளியுறவு செயலாளர் திரு விஜய் கோகலே தெரிவித்தார்

இந்த உச்சிமாநாட்டின்போது பன்முகத்தன்மை சீர்திருத்தத்தின் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த உச்சிமாநாட்டின்போது சீன அதிபர் ஜெர்மன் சான்சிலர் ஸ்பெயின் பிரதமர் ஐநா தலைஎமச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு உலகத் தலைவர்களுடன் பிரதமர் திரு மோடி இருதரப்பு பேச்சக்களை நடத்துவார் இந்த உச்சிமாநாட்டின்போது பிரிக்ஸ் நாடுகளின் அரசுத் தலைவர்களும் சந்தித்து பேசவுள்ளனர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இன்று செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது

ஜெனிவாவில் நேற்ற இதைத் தெரிவித்த வெளியுறவு இணையமைச்சர் திரு வி கே சிங் ஆப்கானிஸ்தானில் அரசியல் தீர்வு ஏற்படுவதற்கு உரிய அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றார் ஆப்கானிஸ்தானின் ஒற்றுமை பாதுகாப்பு ஜனநாயகம் ஆகியவற்றை மேம்படுத்த அரசியல் தீர்வு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஜெனிவாவில் ஆப்கானிஸ்தான் குறித்த அமைச்சர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்றார் ஜெனிவா மாநாட்டின்போது திரு சிங் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி அந்நாட்டு முதன்மை நிர்வாகி திரு அப்துல்லா அப்துல்லா ஆகியோரை சந்தித்து பேசினார் புவனேஸ்வர் கலிங்க அரங்கில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன ஏ குழு போட்டிகளில் அர்ஜென்ட்டினா ஸ்பெயினையும் நியுசிலாந்து பிரான்ஸையும் எதிர்த்து விளையாடுகின்றன உலகக்கோப்பை போட்டிகளில் அர்ஜென்ட்டினாவும் ஸ்பெயினும் ஏழு முறை மோதியுள்ளன